மாநிலத்தில் ஆறாவது முறையாக ஆட்சிப் பொறுப்பை ஏற்கக்கூடிய வாய்ப்பினை அளித்த தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கூறியுள்ளார்

புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது

மீண்டும் வலியுறுத்தியுள்ளது

அணி நிர்ணயித்துள்ளது தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திழக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது

திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கொளத்துர் தொகுதியிலும் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியிலும் அக்கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பலரும் முன்னிலை பெற்றுள்ளனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலும் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர் செல்வம் போடி தொகுதியிலும் கூடுதல் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளனர் மாநில அமைச்சர்கள் திரு வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியிலும் திரு தங்கமணி குமாரபாளையம் தொகுதியிலும் டாக்டர் சி விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதியிலும் திரு

செங்கோட்டையன் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியிலும் திரு சேவூர் ராமச்சந்திரன் ஆரணி தொகுதியிலும் திரு செல்லூர் ராஜூ மதுரை மேற்கு தொகுதியிலும் திரு

உதயகுமார் திருமங்கலம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றள்ளனர் திரு ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் திரு எம்

விஜயபாஸ்கர் உட்பட மாநில அமைச்சர்கள் சிலர் பின்தங்கியுள்ளனர் பாமக தலைவர் திரு

கேமணி பெண்ணாகரம் தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதியில குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார்

எல் முருகன் தாராபுரம் தொகுதியிலும் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு

ராசா காரைக்குடி தொகுதியிலும் பின்தங்கியுள்ளனர் அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கோவில்பட்டி தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் திருவொற்றியூர் தொகுதியிலும் பின்தங்கியுள்ளனர்

வானதி சீனிவாசன் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஜய் வசந்த் பிஜேபி வேட்பாளர் திரு

ராதாகிருஷ்ணனை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

உதகமண்டலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு

வால்பாறை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு

கூடலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு

கீழ்வேளூர் சட்டப்பேரவை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு நாகை மாலி வெற்றி பெற்றார் பெரம்பலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு

தமிழகத்தில் ஆறாவது முறையாக ஆட்சிப் பொறுப்பை ஏற்க மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்புக்காக அளைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் ஆட்சிப் பொறுப்பினை திமுகவிடம் ஒப்படைத்தால் நாட்டு மக்கள் நலமாக இருப்பார்கள் என்பதை உணர்ந்து தங்கள் கூட்டணிக்கு மகத்தான ஆதரவை இந்த தேர்தலில் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வெற்றிக்காக பாடுபட்ட கட்சித் தொண்டர்கள் அனைவருக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார் தமிழகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கனவினை நனவாக்கும் வகையில் திமுகவின் ஆட்சி அமையும் என்றும் இதை நாளைய தமிழகம் சொல்லும் என்றும் திரு ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார்

முகஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நீண்ட அனுபவம் மற்றும் நிர்வாகத் திறமையின் மூலம் இந்த சவால்களை சமாளித்து திரு

திரிணமூல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி தாம் போட்டியிட்ட நந்திகிராம் தொகுதியில் தோல்வியடைந்தார் இந்த தொகுதியில் போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் திரு

சுயேட்சை வேட்பாளர் இருவர் வெற்றி பெற்றுள்ளார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பெற்ற வெற்றிக்காக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூகவலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தேர்தல் வெற்றிக்காக கேரளாவில் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுக்கும் மேற்குவங்க முதலமைச்சர் கெல்வி மம்தா பானர்ஜிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் தேர்தல் வெற்றிக்காக திருக தலைவர் திரு

கஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சமூகவலைதளத்தில் தமிழில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் திமுக கட்சிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றிபெற்ற கட்சிகள் வெற்றிப் பேரணிகளையும் கொண்டாட்டங்களையும் தவிர்க்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் முழுமையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறு தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது இத்தொடர்பாக தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் இந்த அறிவுறுத்தல் பின்பற்றப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் அந்தக் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது

அஹமதாபாதில் இரவு ஏழரை மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது